தலைவர் திரு சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார்

உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

புதுதில்லி பெங்களுரு சென்னை கொல்கத்தா டேராடூன் பாட்னா இந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தப் பாரம்பரிய கண்காட்சி நடத்தப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தத் திருவிழாவில் பங்கேற்கும் கைவினைஞர்கள் மற்றும் சமையல் கலைஞர்களுக்கு முறைப்படியான பயிற்சியை திட்டமிடப்பட்டுள்ளது

இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி எண்ணப்படுகின்றன தமிழக அரசின் காவிரி தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் திரு

சுப்பிரமணியன் இன்று மேட்டூர் அணையின் நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தில்லியில் மத்திய நீர்வள ஆணைய அலுவலகத்தில் நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு கிடைத்து வரும் காவிரி நீர் எதிர்காலத் தேவைகள் மாநில அரசின் நிலைப்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்க ஏதுவாக இந்த ஆய்வுக்கூட்டம் மேற்கொள்ளப்படுகிறது தமிழக சுற்றுலாத் சுதுறை மத்திய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நடத்தும் நாட்டிய விழா இன்றுமாலை மாமல்லபுரத்தில் தொடங்குகிறது கடற்கரை கோவில் பகுதியில் நடைபெறும் இவ்விழாவை மாநில சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் ஊரகத் தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தொடங்கிவைக்கின்றனர்

கட்டுரை போட்டி ஒன்றின் மூலமாக அவர்களை தெரிவு செய்ய இருப்பதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது

நீண்டநாள் அவர் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பல்லாண்டு நலமோடு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டும் என்றும் ஆந்திரப் பிரதேசத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முகநூலில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆந்திர மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் திரு ரெட்டி பல ஆண்டுகள் கடமையாற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்

திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரவி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்னும் ஆறு மாதத்திற்குள் இணையதள குற்றப்பிரிவு காவல்நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார் மனித உரிமைகள் தொடர்பான கருத்தரங்கு தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த ஒருநாள் கருத்தரங்கை அதன் துணை வேந்தர் டாக்டர் சுதா சேஷைய்யன் தொடங்கி வைத்தார்

சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக புறநகர் ரயில்களில் ஒருநாள் மூன்று நாள் மற்றும் ஐந்து நாள் ரயில் பாஸ் வழங்கும் திட்டத்தை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது நாடெங்கிலும் உள்ள புறநகர் ரயில்களில் இதனைப் பயன்படுத்தி ஒரு நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாநிலங்களில் கடும் பனிபொழிவு நிலவி வருகிறது ஜம்மு கஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது லடாக் மற்றும் ஜம்மு கஷ்மீரில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை மற்றும் பனிப்பொழிவு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தில்லியிலும் கடும் பனி நிலவி வருகிறது பனி மூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலும் கடும் குளிர் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வேலூரில் உள்ள முன்னாள் சிறைவாசிகள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் அம்மாவட்ட கூடுதல் நீதிபதி திரு எஸ் குணசேகரன் கலந்துகொண்டு முன்னாள் சிறைவாசிகளுக்கு நிதியுதவிகளை வழங்கினார் விளையாட்டு செய்திகள் இந்தியா இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றம் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை கட்டாக்கில் நடைபெறவுள்ளது பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன